பிரதமர் திரு நரேந்திரமோதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு முடிவடைந்த திட்டங்களை துவக்கிவைக்கிறார்

முதலமைச்சர் திரு

நரேந்திரமோதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கிவைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

இத்துடன் லாஸ்பேட்டையில் மகளிர் தங்கும் விடுதியையும் அவர் தொடங்கிவைக்கிறார்

எடப்பாடி கே

இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பையா சக்தி குமார் அடங்கிய அமர்வு தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து அவரது சான்றளிக்கப்பட்ட தீர்ப்பு நகல் இல்லாமல் மேல்முறையீடு மனுதாக்கல் செய்ய அனுமதி வழங்கி உத்தரவிட்டனர்

இந்நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை முகாம் அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மெரினாவில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அறிவுசார் பூங்கா மற்றும் அருங்காட்சியகத்தை இன்று திறந்துவைத்தார் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை செய்தியில் பெண்களின் சக்தியை உலகறிய செய்தவர் என்றும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தீட்டியதோடு ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக செயலாற்றியவர் என்றும் பாராட்டினார் ஜெயலலிதாவுடனான உரையாடல்களை தாம் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்தார்

அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மாரத்தான் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை அரசு தலைமை கொறடா திரு ராஜேந்திரன் வழங்கினார்

காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின உறுதிமொழி இன்று ஏற்கப்பட்டது அதனை தொடர்ந்து நலிவுற்ற மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் காசோலைகளை அவர் வழங்கினார் இருசக்கர விழிப்புண்வு பேரணியையும் அவர் தொடங்கிவைத்தார்

ஆட்சித்தலைவர் திரு

கார்த்திகா திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவா் சந்தீப் நந்தூாி ஆகியோா் பெற்றுக்கொண்டனா்

இக்கண்காட்சியில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இடம்பெற உள்ள நிலையில் பொம்மை தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ள தஞ்சையை சேர்ந்த திரு

இதேபோல் பெரம்பலூரில் வரும் சனிக்கிழமையும் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் இம்முகாம் நடைபெறும்

எல் கால்பந்து போட்டியில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிசா மும்பை அணியை எதிர்கொள்கிறது

உலக டெஸ்ட் சாம்பியன் பட்டத்தின் இறுதி போட்டிக்கு முன்னேற இனி வரும் டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெறுவது அவசியம் என்ற போட்டியில் வெற்றிபெறும் முனைப்புடன் நிலையில் இன்றைய இந்தியா களமிறங்குகிறது இந்திய அணியில் பும்ரா இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது

நான்கு போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சம நிலையில் உள்ளன முன்னதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் உலகின் மிகப்பெரிய இந்த கிரிக்கெட் விளையாட்டு அரங்கத்தை இன்று திறந்துவைத்தார்